பெருமளவில் உதவுவதாக பிரதமர் திரு

மாநிலங்களவையிலிருந்து அஇஅதிமுக திமுக இடதுசாரி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர்

கஜா புயலில் விசை படகுகளை இழந்த மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிதியுதவி ஒன்றரை லட்சம் ருபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு

மாநிலங்களவை மாநிலங்களவையிலிருந்து அஇஅதிமுக திமுக இடது சாரி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் மேகதாது அணை தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கைக்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப்பெற மறுத்து விட்ட மத்திய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அஇஅதிமுக திமுக கட்சியினர் தனித்தனியே அவையிலிருந்து வெளியேறினார்கள் முன்னதாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு நவநீதகிருஷ்ணன் மேகதாது அணை தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று கோரினார் தமது கோரிக்கை ஏற்கப்படாததால் தமது கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியேறினார்

சிவா சாத்தியக்கூறு அறிக்கைக்கு அனுமதி வழங்கியது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் இந்த உத்தரவை திரும்பப்பெற வேண்டும் என்றும் கோரினார் தமது கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்வதாக அவர் குறிப்பிட்டார் அதேவேளையில் இடது சாரி உறுப்பினர்கள் சபரிமலை பிரச்சனையை எழுப்ப முயன்றபோது அவைத்தலைவர் அனுமதி மறுக்கவே அதற்கு எதிர்த்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர்

அஇஅதிமுக உறுப்பினர் திருமதி விஜிலா பேசுகையில் மக்களவையில் ஆளும் பிஜேபிக்கு பெரும்பான்மை இருப்பதால் இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனிடையே பீகார் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் ஏற்கெனவே மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்திருப்பதாக ஐக்கிய ஜனதா தள் உறுப்பினர் பர்வீன் குறிப்பிட்டார்

சுமித்ரா மகாஜன் தெரிவித்தார் மக்களவையில் இன்று இதை தெரிவித்த அவர் தற்காலிக நீக்கம் தொடர்பான முடிவை தாம் கனத்த இதயத்தோடு எடுக்க நேர்ந்ததாகவும் தொடர்ந்து உறுப்பினர்கள் பல நாட்களாக அவையின் மைய பகுதியில் குழுமி கூச்சல் குழப்பங்களில் ஈடுபட்டதாலேயே இம்முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிட்டார் முன்னதாக அஇஅதிமுக உறுப்பினரும் மக்களவை துணை தலைவருமான திரு

நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு மெஹ்வாலும் மக்களவை தலைவரின் கருத்துக்களை ஆமோதித்தார்

நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினை குறித்து காங்கிரஸ் கட்சி எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

இதற்கு பதில் அளித்த அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இதுகுறித்து அலுவலர் நலத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார்

இதுதொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் எஸ்

கவுல் ஆகியோர் கொண்ட அமர்வு வரும் பத்தாம் தேதி இவ்வழக்கு விசாரணையை எந்த தேதியில் மேற்கொள்வது என்பது குறித்து நீதிமன்ற அமர்வு முடிவு செய்யும் என்று தெரிவித்தது

இரண்டாயிரம் ருபாய் தாள்கள் அச்சிடுவது தொடர்பாக எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

மேலும் விழுந்த தென்னை மரங்களுக்கு பதிலாக மறுசாகுபடி செய்ய புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார்

தமது கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உடனடியாக பல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவை உடனடியாக அனுப்பி சேதத்தை நேரில் ஆய்வு செய்து பேரிடர் நிதிக்கு உதவி அளித்ததாக அவர் குறிப்பிட்டார்

க ஸ்டாலின் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வேளாண் கடன் கல்விக்கடன் ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மீனவர்களுக்கான படகுக்கடன் ஆகியவற்றையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்

இப்பிரச்சனை தொடர்பாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் உட்பட உறுப்பினர்கள் பலரும் சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர்